குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஹரித்துவாரில் அறிவுசார் திருவிழாவை இன்று தொடங்கி வைத்தார் மக்களவை கர்நாடகாவில் மூன்று மற்றும் இரண்டு சுட்ப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது சத்திஷ்கரில் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெறுகிறது பேரிடர் காலங்களில் பணி புரிவதற்கான சிறப்பு உதவிப்படையை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் இன்று தொடங்கி வைத்தார் வங்கக்கடலில் வரும் ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உத்ரகாண்ட் மாநிலம் ரிஷிகேசில் அமைந்துள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றவுள்ளார் ஹரித்துவார் சென்ற குடியரசுத்தலைவருக்கு உற்சாச வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு அறிவுசாா் திருவிழாவை யும் திரு ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தாா் உத்தரகாண்ட் அரசும் பதாஞ்சலி பல்கலைக்கழகமும் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது சிறு குறு மற்றும் நடுத்தா தொழில் துறையினருக்கு ஊக்கம் அளிக்கும வகையில் பல்வேறு அறிவிப்புகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ளார் இந்த துறையினருக்கான புதிய திட்டங்களை நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார்

வேலைவாய்ப்புக்களை உருவாக்குவதில் சிறு சூறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதால் அவற்றிற்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டங்களை செயல்படுத்துவதாக அவர் கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இந்த துறையின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டா்

பிரதமரின் இந்த அறிவிப்பிளை பல்வேறு தொழில் அமைப்புகள் வரவேற்றுள்ளன சிறு குறு தொழில் துறையினாின் நீண்டகால பிரக்சினைக்கு இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்று தொழில் வர்த்தக கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கடனுதவி பெறுவதற்கான கால அவகாசம் வெகுவாக குறைவதன் மூலம் தொழில் வளர்ச்சிபெறும் என்று வர்த்தக கூட்டமைப்பின் சம்மேளனம் கருத்து தெரிவித்துள்ளது ஏற்றுமதி சும்மேளனமும் பிரதமரின் அறிவிப்புகளை வரவேற்றுள்ளது கம்பெனி விவகாரங்கள் தொடர்பான அவசர சுட்டத்தை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது தொழில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை எளிமைப் படுத்துவதற்கு வகை செய்யும் இந்த அவசர சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்குப் பின் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசு அமைத்த குழுவின் பரிந்துரையை ஏற்று இந்த அவசர சட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது ஆதார் தகவல்கள் பாதுகாப்பானவை என்று மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஆதார் தகவல்களை திருட இயலாது என்று தெரிவித்தார் மின்னு இந்தியா இயக்கத்தின் கீழ் சாதாரண மக்களுக்கும் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் கூறினார்

இருநாடுகளுக்கும் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாக நிதி அமைச்சகம் கூறியுள்ளது

சுக்மா மாவட்டத்திற்கு உட்பட பஸ்தார் மண்டலத்தில் காவல்துறையினரிடம் அவர்கள் சரணடைந்ததாக எமது செய்தியாள் தெரிவிக்கிறார் சரணடைந்தவர்களுக்கு மாநில அரசு வகுத்த கொள்கைகளின்படி உரிய நிவாரண உதவி வழங்கப்படும் என்று காவல்துறையினா் தெரிவித்தனா் மணிப்பூரில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பைரன் சிங் கூறியுள்ளார் இம்ப்பாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் ராணுவத்தின் உதவியும் நாடப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் க்நாடகாவில் மூன்று மக்களவை மற்றும் இரண்டு சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது சிமோகா மாண்டியா பெல்லாரி ஆகிய மக்களவைத் தொகுதிகளிலும் ரமணகரே ஜங்கண்டி ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இடைத்தேர்தலையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

வேட்புமலுக்களை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்தது வேட்புமனுக்களை விலக்கிக்கொள்ள வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும்

வங்கக் கடலில் வரும் ஆறாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அன்றையதினம் முதல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

பேரிடர் காலங்களில் உதவுவதற்கென சிறப்புப்படையை மாநில அமைச்சர் திரு உதயகுமார் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தாா்

புயல் வெள்ளம் தீ மற்றும் நிலச்சிவு போன்ற பேரிடர்களின்போது இந்த உதவிப்படை நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டுமென்று இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த காய்ச்சல் காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை தினசரி அதிகரித்து வருவதாகக் குறிப்பிட்டுள்ளார் உரிய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ளாததே இதற்குக் காரணம் என்றம் திரு முத்தரசன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

மாநிலத்திலேயே முதல் முறையாக சேலம் பெரியாள் பல்கலைக்கழக்தில் இளங்கலை தொழிற்கல்வி பாடம் உணவு அறிவியல் மற்றும் ஜவுளித்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அதள் துணைவேந்தர் திரு குழந்தைவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

உத்திரபிரதேஷ் பீகார் ஆந்திரா மகாராஷ்டிரா மற்றும் கள்நாடகா மாநிலங்களில் இந்த திட்டத்தின் கீழ் அதிக அளவில் இணைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் மூன்று போ உயிரிழந்தனர் ஆறு பேர் காயமடைந்தனர் சென்னையிலிருந்து வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது பின்னால் வந்த வாகனம் மோதியதை அடுத்து கார் சாலைத் தடுப்பை இடித்துக் கொண்டு எதிர்புற சாலையில் வந்த டாங்கர் லாரி மீது மோதியது இதில் சென்னையைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் உயிரிழந்தனர் இலங்கையில் தற்போது நிலவி வரும் அரசியல் சிக்கல் குறித்து ஐ நா பொதுச்செயலாளர் திரு ஆண்டளியோ குட்டரஸ் கவலை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் விரைவில் வாக்கெடுப்பு நடத்த உரிய நடவடிக்கைகளை அந்நாட்டு அதிபர் மேற்கொள்ள வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை பிரதமா் பதவியிலிருந்து திரு ரணில் விக்ரமசிங்கேவை நீக்கி திரு ராஜபக்சேவுக்கு அந்நாட்டு அதிபர் பதவிப் பிரமாணம் செய்து வைத்ததை அடுத்து அந்நாட்டில் அரசியல் சிக்கல் நிலவி வருகிறது சீனாவுடன் நியாயமான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

அமெிக்காவுக்கு நன்மை அளிக்கத்தக்க வகையில் இந்த ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு ட்டிரம்ப் கூறினார் ஜம்மு கஷ்மீரில் பனிப்பொழிவு காரணமாக லடாக் மண்டலம் கஷ்மீர் பள்ளத்தாக்குப் பகுதியிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது கஷ்மீர் மற்றும் லடாக் மண்டலத்திற்கு இடையேயான சாலை போக்குவரத்து பனிப்பொழிவு காரணமாக முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது சாலைகளில் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர் கொள்கிறது புரோக் கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மும்பை புனே அணியையும் உத்திரப்பிரதேஷ் பெங்களுரு அணியையும் எதிர் கொள்கின்றன